பிரதமர் திரு நரேந்திரமோடி அஸ்ஸாமில் நாட்டின் மிக நீளமான ரயில் மற்றும் சாலை மேம்பாலத்தை இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார்

குடிமை மாற்றங்கள் இந்திய கொண்டுவரப்பட மாட்டாது என்று பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரசிங் தெளிவுபடுத்தியுள்ளார்

பவானிசாஹர் அணையிலிருந்து இரண்டாம் போக சாகுபடிக்கு இன்று தண்ணீர் திறந்து விடப்பட்டது

கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று உலகம் முழுவதும் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடப்பட்டு வருகிறது

நரேந்திரமோடி அஸ்ஸாம் திப்ருஹட்டில் பிரம்மபுத்திரா நதியின் வடக்கு மற்றும் தெற்கு கரைகளை இணைக்கும் நாட்டின் மிக நீளமான ரயில் மற்றும் சாலை மேம்பாலத்தை இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார்

இப்புதிய பாலத்தின் முதல் ரயில் சேவையை பிரதமர் இன்று கொடியசைத்து துவக்கிவைக்கிறார் வாஜ்பாய் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் பிறந்த நாள் நல் ஆளுமை தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது

வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோதி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி பிஜேபி தலைவர் திரு அமீத்ஷா உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர் இதனை தொடர்ந்து வாஜ்பாயின் நினைவிடத்தை பிரதமர் இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார்

அருண்ஜேட்லி விவசாயிகளின் வருமானம் அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி வலியுறுத்தியுள்ளார் அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் ஊரக பகுதிகளில் பாசன திட்டங்கள் உள்ளிட்டவற்றிற்கு அதிக முதலீடுகள் செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

ஜேட்லி கூறியுள்ளார் கடன் வழங்கும் நடைமுறைகளை எளிமைபடுத்தும் பொதுத்துறை வங்கிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் அரசின் முதலீடுகள் அளிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் தனியார் முதலீடுகளுக்கு இணையாக அரசின் முதலீடுகளும் உயர்ந்து வருவதாக அவர் கூறினார் குடிமைப்பணி தேர்வு இந்திய குடிமை பணித்தேர்வுகள் எழுதுவதற்கான வயது வரம்பில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட மாட்டாது என்று பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஐிதேந்திரசிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று இதை தெரிவித்த அவர் இது தொடர்பாக பல்வேறு ஊடகங்கள் வெளியிட்ட தகவல்கள் தவறானது என்று சுட்டிக்காட்டினார்

அனைவருடைய கணினியும் கண்காணிக்கப்படும் என்ற அரசின் அறிவிப்பிற்கு பல்வேறு தரப்பினரிடமிருந்து எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த மாற்றங்கள் கொண்டுவரப்படுவதாக மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது இதன்மூலம் தேவைப்பட்டால் சம்மந்தப்பட்ட முகமைகளிடமிருந்து தகவல்கள் தொடர்பான உண்மை தன்மை பெறப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது

ளிசக்தி நாடுமுழுவதும் மின் பயணீட்டு அளவு கருவிகளை இன்னும் மூன்று ஆண்டுகளில் பிரீபெய்டு கருவிகளாக மாற்ற மத்திய ளிசக்தி துறை திட்டமிட்டுள்ளது அடுத்த ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் இந்த புரட்சிகரமான திட்டத்தின் மூலம் மின் பயணீட்டு அளவை குறைப்பதுடன் வர்த்தக மின் இழப்புகளை தடுக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்மூலம் தற்போதைய மின்சாரக்கட்டணம் செலுத்தும் முறையில் உள்ள சிரமங்கள் பெருமளவு குறைக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது பொன்ராதாகிருஷ்ணன் தமிழகத்தில் புதிய தொழிற்சாலைகளை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய கப்பல் துறை இணை அமைச்சர் திரு பொன்ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த மாநில அரசு இடம் வழங்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் தண்ணீர் திறப்பு ஈரோடு மாவட்டம் பவானிசாஹர் அணையிலிருந்து இரண்டாம் போக சாகுபடிக்கு இன்றுமுதல் தண்ணீர் திறந்து விடப்பட்டது

ஏசு பிரான் அவதரித்த பெதலஹேமில் பாலஸ்தீன அதிபர் முகமது அப்பாஸ் மற்றும் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் நள்ளிரவு பிரார்த்தனையில் கலந்துகொண்டனர் வாடிக்கனில் பிரான்சிஸ் போப் ஆண்டவர் தலைமையில் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது வளர்ந்த நாடுகளில் வசிக்கும் மக்கள் எளிமையான வாழ்க்கை முறையை பின்பற்றி அனைவருக்கும் உதவ வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் இந்தியாவில் பழைய கோவாவில் உள்ள பாம் பசலிக்கா சென்னை சான்தோம் தேவாலயம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கண்ணை கவரும் வண்ண விளக்குகள் அலங்கரிக்கப்பட்ட குடில்கள் நள்ளிரவு பிரார்த்தனைகள் சிறப்பு திருப்பலிகள் என குழந்தை ஏசுவை கிறிஸ்தவர்கள் அன்புடன் வரவேற்று கொண்டாடி மகிழ்கின்றனர் ஒருவருக்கொருவர் இனிப்புகளையும் பரிசுப்பொருட்களையும் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர்

வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோதி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

வனப்பகுதிகளின் அழகையும் வன விலங்குகளையும் பார்வையிடும் வகையில் வார இறுதி நாட்களில் நடைபெற்ற இந்த வனச்சுற்றுலா விடுமுறை காலம் என்பதால் ஒருவார காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு இணையதளம் மூலம் முன்பதிவு செய்யும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே நீலகிரி மாவட்டம் உதகைக்கு வரும் சுற்றுலாப்பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது தொடர் விடுமுறைக்காரணமாக தாவரவியல் பூங்கா ரோஜாபூங்கா படகு இல்லம் தொட்டபேட்டா உள்ளிட்ட சுற்றுலா மையங்களில் ஏராளமான சுற்றுலாப்பயணிகள் குவிந்துள்ளனர்

பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது ரயில் பயணியர் கூட்ட நெரிசலை தவிர்க்க திருச்சி யஷ்வந்த்பூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக திருச்சி ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது

ஸ்ரீரங்கம் றீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் இராப்பத்து திருவாய்மொழி எட்டாம் திருநாளான இன்று திருமங்கை மன்னன் வேடுபறி நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு இன்று பரமபதவாசல் திறப்பு கிடையாது